தன்மைமுழுமையாககடைப்பிடிக்கப்படுவதுஉறுதிசெய்யப்படும் என்றுதலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோராகூறியுள்ளார்

பேர் காயமடைந்தனர்

இறுதிச்சுற்றுக்குதகுதிபெற்றுள்ளார்

சுனில் அரோராகூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றகூட்டத்தில் அவர் பேசினார்

தேர்தலின்போதுபணபவம் மற்றும் சமூக வலைதளங்களின் பயன்பாடுசமீபகாலங்களில் புதியசவாலாகஉருவெடுத்துள்ளதுஎன்றுஅவர் குறிப்பிட்டார்

மற்றொருதேர்தல் ஆணையர் திரு

இந்தக் கூட்டத்தில் தேர்தல் பார்வையாளர்களுக்கானபொறுப்பு மற்றம் செயல்பாடுகள் குறித்துவிரிவாகஎடுத்துரைக்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் பார்வையாளர்களுக்கானகைபேசிசெயலிஒன்றும் இக்கூட்டத்தில் தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தசெயலியைப் பயன்படுத்திதேர்தல் பார்வையாளர்கள் தங்களதுஅறிக்கைகளைமிகவும் பாதுகாப்பாகதேர்தல் ஆணையத்திற்குசமர்ப்பிக்க இயலும் தேர்தலோடுட்டப்பிடாரம் மக்களவைத் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சிஆகியசுட்டப்பேரவைதொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலைநடத்தஉத்தரவிடக்கோரிதிமுகசார்பில் தாக்கல் செய்யப்பட்டமனுஉச்சநீதிமன்றத்தில் இன்றுவிசாரணைக்குஎடுத்துக் கொள்ளப்படுகிறது

இதனைஎதிர்த்துதிமுக இந்தமனுவினைதாக்கல் செய்துள்ளது

மணிகுமார் திரு கப்பிரமணியபிரசாத் தலைமையிலானஅமர்வு இவற்றைவிசாரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்ததலைவர்களில் ஒருவரானதிரு

புதுதில்லியில் பிஜேபிதலைமையகத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தசட்டமன்றஉறுப்பினர் திரு அர்ஜுன் சிங்கும் பிஜேபியில் இணைந்தார் மக்களின் எண்ணங்களுக்குமதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் செயல்பட்டுவருவதாகஅக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்திகூறியுள்ளார் கேரளமாநிலம் கோழிக்கோட்டில் காங்கிரஸ் கட்சிசார்பில் நேற்றுநடைபெற்றபேரணியில் கலந்த கொண்டு அவர் பேசினார் பிஜேபிமக்களின் எண்ணங்களுக்குமதிப்பளிக்கவில்லைஎன்றும் திரு ராகுல் காந்திகுற்றம் சாட்டினார்

தெற்குழும்பைரயில் நிலையத்தில் நேற்றிரவு ஏழரைமணியளவில் இந்தவிபத்துநேரிட்டதாகஅதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தநடைமேம்பாலத்தில் பணிகள் சீரமைப்புப் மேற்கொள்ளப்பட்டுவந்தபோதேஅதுபயன்பாட்டில் இருந்தகம் விபத்துக்குகாரணம் எனஅப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் இந்தவிபத்துகுறித்துடயர்நிலைக்குழுவிசாரணைக்குமகாராஷ்ட்டிர அரசுடத்தரவிட்டுள்ளது இந்தவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குபிரதமர் திரு நரேந்திரமோடிஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த இவர்கள் கடலார் விசாரணைக்குப்பிறகுஅவர்களதுகொந்தஊர்களுக்குஅனுப்பிவைக்கப்பட்டதாக தஞ்சாவூர் வருவாய் கோட்டாட்சியர் திரு சுரேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பகுதியில் கடும் வறட்சிநிலவிவருவதால் காட்டுத்தீ முதுமலைகாப்பகப் பரவுவதைதடுப்பதற்கானநடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்குஆதரவு அளிக்கும் வரைஅந்நாட்டுடன் பேச்சுக்கள் நடத்த இயலாதுஎன்றுமத்தியஅரசுதிட்டவட்டமாகத் தெரிவித்துள்ளது

நாகைமாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாந்திமற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் சிராக் ஷெட்டி பிரணவ் சோப்ரா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் மணீஷா இணையும் காலிறுதிக்குமுன்னேறியது

உலகக்கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் தீபாகர்மாகர் இறுதிச்சுற்றுக்குமுன்னேறியுள்ளார்